தவறானகருத்துக்களைபரப்பிவருவதாகபிரதம் திருநரேந்திரமோடிகுற்றம்சாட்டியுள்ளார்

இணைஅமைச்சர் திரு அஸ்வினிகுமார் சௌபேகூறியுள்ளார்

இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தில் ஊரகஉள்ளாட்சித் தேர்தலில் பதிவானவாக்குகள் தற்போதுஎண்ணப்பட்டுவருகின்றன

உள்ளாட்சிதேர்தலுக்கானவாக்குஎண்ணிக்கைஅமைதியாகநடைபெற்றுவருவதாகமாநிலதேர்தல் ஆணையர் திருபழனிசாமிதெரிவித்துள்ளார்

குடியுரிமைதிருத்தச் சட்டம் குறித்துகாங்கிரஸ் உள்ளிட்டஎதிர்க்கட்சிகள் தவறானகருத்துக்களைபரப்பிவருவதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகுற்றம்சாட்டியுள்ளார் கள்நாடகமாநிலம் தமக்குர வில் இன்றுநடைபெற்றநிகழ்ச்சியில் வேளாண் உற்பத்தியில் சாதனைபடைத்தமாநில அரசுகளுக்கானவிருதுகளைவழங்கிஅவர் பேசினார் பாகிஸ்தானில் உள்ளஹிந்துக்கள் சீக்கியர்கள் ஜெயிள் மதத்தினர் மற்றும் கிறிஸ்துவர்கள் பாகிஸ்தானில் மதரீதியாகதுன்புறுத்தப்படுவதாகவும் அவாகளுக்குஅடைக்கவம் அளிப்பதற்காகவேகுடியுரிமைதிருத்தச் சட்டம் கொண்டுவரப் பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்

பெங்களூருவில் உள்ளவேளாண்மைஅறிவியல் பல்கலைக்கழகத்தில் வரும் ஏழாம் கேகிவரை இந்தமாநாடுநடைபெறவுள்ளது

சுகாதாரத்துறையின் வள்ச்சிக்காகமத்திய அரசுஎண்ணற்றதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாக அத்துறைக்கான இணைஅமைச்சர் திரு அஸ்வினிகுமார் சௌபேகூறியுள்ளார் இன்றராமேஸ்வரத்தில் செய்தியாளாகளிடம் பேசியஅவர் தமிழகத்தில் புதிதாகஒன்பதுமருத்துவக் கல்லூரிகளைதொடங்க அனுமதிஅளிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதில் ராமநாதபுரத்தில் ஒருகல்லூரிதொடங்கப்படஉள்ளதாகவும் அவர் கூறினார் மாநிலத்தில் கூடுதலாகநான்குமருத்துவக் கல்லூரிகளைதொடங்குவதற்குஅனுமதிவழங்குவதுகுறித்தகலந்தாய்வுக் கூட்டம் தில்லியில் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கெரிவித்தார் நாகையில் பல்நோக்குசிறப்பு மருத்துவமனைஅமைக்கவேண்டுமென்றகோிக்கைவிடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதுகுறித்தஉரியநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

காவிரிஆற்றை தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்குமத்தியஅரசுநிதிஉதவிஅளிக்கவேண்டுமென்றுபாமகநிறுவனா மருத்துவர் ச ராமதாசுகேட்டுக் கொண்டுள்ளார் இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் கங்கைஆற்றை இத தொடர்பாகஅவர் தூய்மைப்படுத்தமத்திய அரசுநிதி ஒதுக்கீடு செய்திருப்பதை கட்டிக்காட்டியுள்ளார்

தொடர்பாகமனுவினைவிசாரணைசெய்தநீதிபதிதிருதண்டபாணி இத மூன்றுமாதத்திற்குள் உரியவிசாரணைநடத்தவேண்டுமென்றுஉத்தரவிட்டு வழக்கைமுடித்துவைத்தாா் செங்கல்பட்டுமாவட்டம் மாமல்லபுரத்தில் நினைவுச் சின்னங்கள் உள்ளபகுதியில் பராமரிப்பு மற்றும் பணிகளைமேற்கொள்வதற்காகஒதுக்கப்பட்டநிதிகுறித்தவிவரங்களைஅறிக்கையாகதாக்கல் கப்புரவுப் செய்யுமாறுமத்தியமாநிலஅரசுகளுக்குசென்னைஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாமல்லபுரத்தைநிரந்தரமாகபாதுகாக்கக்கோரிநீதிபதிருகிருபாகரன் எழுதியகடிதத்தின் வந்த பொதுநலவழக்காகவிசாரணைசெய்தநீதிபதிகள் தாமாகமுன் திருவினித்கோத்தாரி திருசரவணன் அடங்கியஅமாவு இதற்கானஉத்தரவைபிறப்பித்தது கடும் பனிப்பொழிவினால் சிக்கித் தவித்தவடமாநிலங்களில் தற்போதுபகல்நேரவெப்பம் சிறிதளவு அதிகரித்துள்ளது

தில்லிஉள்ளிட்டபல்வேறுபகுதிகளில் பகல்நேரவெப்பம் சற்றுஅதிகரித்துள்ளதால் குளிரின் தாக்கம் குறைந்துள்ளது இதற்கிடையேபீகா் மாநிலத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் மிதமானமழைபெய்தது குளிரின் கடுமையைகருதிஅம்மாநிலத்தில் உள்ளபள்ளிகளுக்குவரும் ஐந்தாம் தேதிவரைவிடுமுறைஅறிவிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டையாட்டிகாஞ்சிபுரம் மாவட்டத்தைபசுமைமாவட்டமாகமாற்றும் முயற்சியின் ஒருபகுதியாகமாவட்டஆட்சியர் திருபொன்னையா அனைத்துத் துறைஅரசுஊழியர்களுக்கும் விதைப்பந்துகளை இன்றுவழங்கினார் சென்னைமீனம்பாக்கம் மெட்ரோரயில் நிலையத்தில் பயணிகளின் இருசக்கரவாகனங்களைநிறுத்துவதற்கு இரண்டுஅடுக்குவாகனநிறுத்தும் வசதி இன்றுதொடங்கிவைக்கப்பட்டது இதுபோன்றவசதிவிரைவில் இதரமெட்ரோரயில் நிலையங்களிலும் அறிமுகப்படுத்தப்படும் என்றுஅந்தநிர்வாகம் தெரிவித்துள்ளது பிரிட்டன் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ்போட்டி இன்றுபெர்மிங்காமில் தொடங்குகிறது

இருநாடுகளுக்கும் இடையேயானமுதவாவதுபோட்டிகுவாஹாத்தியில் வரும் ஞாயிற்றுக்கிழமைநடைபெறுகிறது ஹாக்கிப் போட்டிகளிலிருந்து ஒய்வுபெறுவதாக இந்தியாவின் சுனிதாலன்ராஅறிவித்துள்ளார்

புவனேஸ்வரில் நடைபெற்றுவரும் தேசியவாலிபால் போட்டியில் இன்றுநடைபெறும் இறுதிஆட்டத்தில் தமிழகம் ரயில்வேஅணியைஎதிர்கொள்கிறது மாநிலஅளவிலானமகளிர் செஸ் சாம்பியன் போட்டிதிருவாரூரில் இன்றுதொடங்கியது

இப்போட்டியில் வெற்றிபெறும் நான்குபேர் தேசியஅளவிலானபோட்டியில் பங்கேற்பார்கள்